ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சுயசார்பு பாரத திட்டம் உலகளாவிய மனித குலத்திற்கான வளம் மற்றும் மதிப்பீடுகளை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

புதுச்சேரி பிஜேபி என் ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்படிக்கை ஏற்பட்டுள்ள நிலையில் பிஜேபி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் இன்று நடைபெற்றது குடியரசுத்தலைவர் கல்வி தான் மாற்றத்திற்கான தூண்டுகோல் என்றும் இளைஞர்கள் தான் சமூக மாற்றத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த முகவர்கள் என்றும் இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்பப் பல்கலைக் கழகங்களுள் அண்ணா பொறியியல் ஒன்றாளன தொழில்நுட்பம் கட்டிடக்கலை பயன்பாட்டு அறிவியல் போன்றவற்றில் சமூகத்தின் தற்போதைய தேவைக்கேற்ப இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகள் வழங்கப்படுவதைக் குறிப்பிட்டு குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழகம் கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார்இதன் காரணமாகவே கியூஎஸ் உலக பல்கலைக்கழக தரவரிசை தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு ஆகியவற்றின் சிறந்த என்ஐஆர்ஃஎப் நிறுவனங்களுள்அண்ணா பல்கலைக்கழகமும் இடம்பெற்றுள்ளது என்றும் திரு ராம் நாத் கோவிந்த் கூறினார் பிரதமர் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சுயசார்பு பாரத திட்டம் உலகளாவிய மனித குலத்திற்கான வளம் மற்றும் மதிப்பீடுகளை உருவாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் திருச்சி மாவட்டம் திருப்பராய்த் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் சுவாமி சித்பவானந்தரின் ஸ்ரீமத் பகவத் கீதை ஆங்கில விளக்க உரையின் மின்னணு புத்தகத்தை காணொளி மூலம் வெளியிட்டு இன்று அவர் உரையாற்றினார் கோவிட் பெருந்தொற்றுக்கு எதிரான போராட்டத்தின் போது உலகத்திற்கு தேவையான மருந்துகளை வழங்குவதில் இந்தியா தன்னால் இயன்றதை செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டார் நமது விஞ்ஞானிகள் துரிதமாக செயல்பட்டு உள்நாட்டிலேயே கோவிட் தடுப்பூசி உருவாக்கியதை எடுத்துரைத்த பிரதமர் இந்திய தடுப்பூசிகள் உலகம் முழுவதும் தற்போது பயன்படுத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தக் கொண்டாட்டங்களை நாளை தொடங்கி வைக்கிறார் அகமதாபாத்தில் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாதை யாத்திரை ஒன்றை பிரதமர் தொடக்கி வைக்கிறார்

இதைத் தவிர பல்வேறு கதை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் தொடக்கி வைக்கிறார் ஆஸ்திரேலியதூதர் ஆஸ்திரேலிய தூதர் திரு பேரி ஓ ஃபெரல் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் மெய்நிகர் அடிப்படையில் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டார் ஆஸ்திரேலிய வணிகம் மற்றும் தொழில் தொடர்பாகவும் இந்தியா உடனான பொருளாதார உறவுகள் பற்றியும் அப்போது விவாதிக்கப்பட்டது பொது சுகாதாரம் தகவல் தொழில் நுட்பம் மற்றும் உயர்கல்வி பற்றியும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் மாணவர் பரிமாற்றத் திட்டத்துடன் இத்துறையில் சிறந்த நடைமுறைகள் மற்றும் படைப்பாற்றல்கள் பரிமாறிக்கொள்வது குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது இருமாநில ஆளுநராக பொறுப்பு வகிக்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பாராட்டிய ஆஸ்திரேலிய தூதர் பெண்களின் ஆற்றலை உலகிற்கு எடுத்துக் காட்டும் விதமாக செயல்படுவதாக கூறினார் பூர்வாகர்க் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி பூர்வா கர்க் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடனான சந்திப்பினை காணொலி மூலம் இன்று மாலை நடத்தினார் தேர்தலை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார்

இதற்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் நாளை வெளியிடப்படும் இதை அடுத்து வேட்புமனு தாக்கல் தொடங்கும் கேரளாவிற்கும் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது

அன்று மாலையே வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் வெளியாகும்

அதே நேரம் பாரதீய ஜனதா அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்று மாலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன புதுச்சேரிபிஜேபி புதுச்சேரி பிஜேபி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் இன்று நடைபெற்றது

மேலும் நாளை தண்டி யாத்திரையின் தொடக்க நாள் என்பதால் அதை நினைவுபடுத்தும் வகையில் மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியும் நாளை நடைபெறவுள்ளதாக துணைநிலை ஆளுநாின் செயலகம் தெரிவித்துள்ளது

சிவராத்திரி மஹா சிவராத்திரி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளை ஒட்டி நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் இன்று தொடங்கி நாளை அதிகாலை வரை நடைபெறுகின்றன இன்று மஹாசிவராத்திரி கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரியிலுள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன காந்தி வீதியிலுள்ள வேதபுரீஸ்வரர் கோயில் கருவடிக்குப்பம் சித்தானந்தா கோவில் வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் திருக்காஞ்சி கங்கை வராஹ நதீஸ்வரர் கோயில் பாகூர் மூலநாத சுவாமி கோயில்உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் சிவராத்திரியை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

அல்லி மற்றும் மேல்நிலைக் கல்வி துணை இயக்குனர் திரு கோவிந்தராஜ் ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர்